தேசிய யோகா விருதுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் யோகாவின் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இந்திய மருத்துவ முறை சிகிச்சை முறையை பின்பற்றும் பிரபலமானவர்களை கவுரவிக்கும் நோக்கில் நினைவு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் நாட்டின் பொருளாதார அடிப்படை கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் அவர் உரையாற்றினார் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஆசிய அளவில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பணவீக்கம் மூன்று சதவீதத்திற்குள் கட்டுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறினார் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நேற்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவருவதாகவும் தெரிவித்தார் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகங்கள் மூலம் உயிர்க்காக்கும் மருந்துகள் குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் குருத்தானமேடில் புதிய மருந்து கிடங்கை நேற்று திறந்துவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாடு முழுவதும் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட மலிவு விலை மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் குடிமராமத்து பணிகள் நடைபெற்றுவருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் தகுதிவாய்ந்த ஐந்து லட்சம் பேருக்கு முதியோர் உதவித் தொகை வழங்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு இரண்டாயிரம் பேர் என்ற அளவில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்றார்

நேற்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாடாளுமன்ற உறப்பினர்கள் செயல்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் நோய் தடுப்பு திட்டங்களை மேலும் செம்மைப்படுத்திட ஏதுவாக லண்டனை சேர்ந்த நிறுவனத்துடன் மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேற்று லண்டனில் இதற்கான அறிக்கை கையெழுத்தானது டெங்கு மலேரியா போன்ற நோய்களை ஏற்படுத்தும் கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மற்றும் அவற்றை கையாளுவதற்கான வழிமுறைகள் குறித்து அந்த நிறுவனத்துடன் இணந்து செயல்படுவதற்கு இது வகை செய்யும் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையின் கிளைகளை தமிழகத்தில் தொடங்குவதற்கான ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் பூட்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது திண்டுக்கல் என்றாலே பூட்டு என்ற பெருமை இதன்மூலம் மேலும் உறதி செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி சற்று சரிந்துள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் தென்கொரியா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சியோலில் நடைபெற்றது தீவிரவாத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் போலந்தும் முடிவு செய்துள்ளன சத்துணவுக்கான முட்டை கொள்முதல் பழைய முறையிலான ஒப்பந்த புள்ளியின் அடிப்படையில் கோர கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களில் உள்ளவர்களுக்கு உடனடி வங்கி கணக்கு தொடங்கவேண்டும் என்று ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணைப் பகுதி பாசனத்திற்காக நேற்றுமுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு ஐந்து காசு குறைந்துள்ளது

உலக கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது

இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது கிங்ஸ்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை வகிக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் தோனி இடம்பெறவில்லை ஹர்திக் பாண்டியா அணியில் மீண்டும் இடம்பெற்றுள்ளார்

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது